பிரதமர் திரு

சேலம் மாவட்டத்தில் குடிநீர் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார்

தேதிவரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

இன்று தளர்வுகள் ஏதுமில்லாமல் முழுஊரடங்கு அமவ்படுத்தப்படுகிறது பிரதமர் திரு

பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பவுள்ளது

இதனை தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் சேலம் மாவட்டத்தில் குடிநீர் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார்

ஆத்தூர்

கொரோனா நோய்த் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தோடு உயிர்காக்கும் விலை உயர்ந்த ஊசி மருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இத்தகவலை தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

இந்நிலையில் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாநிலத்தில் ஏற்படுகின்ற இறப்புகள் பெரும்பாலும் வேறுசில காரணங்களால் ஏற்படுவதாக கூறினார் இருப்பினும் அவர்களுக்கும் நோய்த் தொற்று குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

சென்னை புளியந்தோப்புப் பகுதியில் நோய்த் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ்

அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது

சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் மதுரை தேனி மாவட்டங்களிலும் இன்று தளர்வுகள் ஏதுமில்லாமல் முழுஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது நோய்த் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சென்னையிலும் அதன் கற்றுப் பகுதிகளிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் முழுஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது பால் விநியோகம் மருத்துவ வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கடைகள் சந்தைகள் இயங்க அனுமதியில்லை தேவையில்லாமல் சாலைகளில் சுற்றித் திரிவோர்மீது வழக்குப் பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் முழுஊரடங்கை முன்னிட்டு சென்னை மதுரை தேனி மாவட்டங்களில் முக்கிய சாலைகளின் சந்திப்புகளில் காவல்துறையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இந்த ரயில்களில் பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழுக் கட்டணமும் திருப்பியளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கு டிக்கெட் தொகை அவர்களது வங்கிக்கணக்கில் செலுத்தப்படும் அதேநேரத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து தில்லிக்கு இயக்கப்பட்டு வந்த ராஜ்தானி சிறப்பு ரயில் வழக்கமான அட்டவணைப்படி இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து துறை வாரியாக நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்நோய் தொற்று குறித்து பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அதேசமயம் அச்சப்படத் தேவையில்லை என்றும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதால் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக கூறினார் திருவாரூர் மாவட்டத்தைப் பொறுத்தவரை இந்நோய்த் தொற்றுக்கு இதுவரை யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் மூலம் சிலருக்கு நோய்த் தொற்று பரவியுள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள அடையாள அட்எட வைத்துள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை அவர்களது இருப்பிடங்களுக்கே சென்று நேரில் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநில சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த கோவிந்தம்பாளையத்தில் சமூகநலத்துறையின் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

தங்கமணி மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பெற்ற கடன்களை குறித்த காலத்திற்குள் செலுத்தி வருவதாக கூறினார் சுயஉதவிக் குழுவினர் அரசின் கடனுதவிகளைப் பெற்று சுயதொழில் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் செய்யதம்மாள் பொறியியல் கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தும் முகாமை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கண்ணன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்நிலையில் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு அந்தமான் தென்கிழக்கு மற்றும் மத்தியக் கிழக்கு அரபிக் கடல் பகுதியில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்தப் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

வெட்டுக்கிளியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கும் அனைத்து தொழிற்சாலைகளும் சுற்றுச் சூழல் விதிமுறைகள் பின்பற்றுதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக விழுப்புரத்தைச் சேர்ந்த அஇஅதிமுக முன்னாள் சுட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணன் நேற்று காலமானார்